நரேந்திர மோடி கூறியுள்ளார்

ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வரவேற்றுள்ளனர்

இன்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வழங்கினார்

கிரண்பேடி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் பாரத மாதாவிற்கு தலை குனிவு ஏற்படுவதை தமது அரசு அனுமதிக்காது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பாகிஸ்தா னின் பாலாகோட்டிலுள்ள தீவிரவாத முகாம்களை இந்திய விமானப்படை தாக்கி அழித்த சில மணி நேரங்களுக்குள் இன்று ராஜஸ்தான் மாநிலம் சூரு என்ற இடத்தில் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் தேசிய பெருமை மற்றும் கௌரவத்தை ஒரு போதும் விட்டுத்தர மாட்டோம் வழங்கிய வாக்குறுதியை தாம் மீண்டும் வலியுறத்துவதாகக் கூறினார் பாகிஸ்தா னிய தீவிரவாத முகாம்களை தாக்கி அழித்த இந்திய விமானப் படையினரை வெகுவாகப் பாராட்டிய பிரதமர் முக்கியமான இந்த நாளில் நாட்டின் துணிச்சலான படை வீரர்களுக்கு தாம் தலை வணங்குவதாகக் கூறினார் பாகிஸ்தா னின் பாலாகோட் பகுதியில் இந்திய விமானப் படையினரால் தாக்கி அழிக்கப்பட்ட தீவிரவாத முகாம் ஜெய்ஷே முகம்மது அமைப்பின் முக்கியத் தீவிரவாதியான மசூத் அசா ரின் மைத்துனரான மௌலானா யூசுப் அசார் தலைமையில் செயல்பட்டு வந்ததாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

பாகிஸ்தா னில் செயல்படும் தீவிரவாத அமைப்புகள் குறித்து இந்தியா பல ஆதாரங்களைக் கொடுத்த பின்னரும் பாகிஸ்தான் அரசு நடவடிக்கை எடுக்காத நிலையில் தீவிரவாதிகள் இந்தியா வை மீண்டும் தாக்க திட்டமிட்டுள்ளதாக நம்பகமான உளவுத் தகவல் கிடைத்ததத் தொடர்ந்து இதை முன்கூட்டியே தடுக்கவே இந்தியா வின் நடவடிக்கை அவசியமானதாக வெளியுறவுச் செயலர் திரு விஜய் கோகலே தெரிவித்துள்ளார் சிவிலியன் உயிர் இழப்புகளைத் தவிர்க்கும் வகையில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் அமைந்திருந்த ஜெய்ஷே முகம்மது அமைப்பின் தீவிரவாத முகாம் மீது மட்டுமே குறிவைத்து இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்திய விமானப் படையின் தாக்குதலைத் தொடர்ந்து இன்று புதுடில்லி யில் பாதுகாப்பு விவகாரங்கள் பற்றிய மத்திய அமைச்சரவைக் குழுவின் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்றது நிதி அமைச்சர் திரு அருண்ஜெய்ட்லி வெளியுறவுத் துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராம் ஆகியோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் டோவல் பாதுகாப்புத் துறை உயர் அதிகாரிகள் மற்றும் பிரதமர் அலுவலக உயர் அதிகாரிகள் தாக்குதல் குறித்து இக்கூட்டத்தில் விளக்கம் அளித்தனர் தொடர்ந்து முப்படைகளின் தலைவரான குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந் தை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து தாக்குதல் குறித்து எடுத்துக் கூறினார் குடியரசு துணைத்தலைவர்ட திரு வெங்கைய நாயுடு வையும் பிரதமர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் இதைத் தொடர்ந்து நிதி அமைச்சர் திரு அருண் ஜெய்ட்லி குடியரசுத் துணைத்தலைவரை சந்தித்து விவரங்களை எடுத்துக் கூறினார் இந்த தாக்குதல் நடவடிக்கையை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி வரவேற்றுள்ளார் இந்திய விமானப்படை விமானிகளுக்கு என் வணக்கங்கள் என்று அவர் தமது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கேஜரிவால் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மற்றும் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் உட்பட பலரும் இத்தாக்குதலை வரவேற்றுள்ளனர் இதற்கிடையே இந்திய விமானப்படை தங்கள் எல்லைக்குள் ஊடுறுவ முயன்றதாகவும் உடனே தங்களது விமானங்களை விட்டு இந்திய விமானங்களை தாங்கள் விரட்டிய போது அந்த அவசரத்தில் இந்திய விமானங்கள் தாங்கள் ஏற்றிவந்த வெடிகுண்டுகளை வீசிவிட்டு தப்பிச் சென்றதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் கூறியுள்ளது இதில் எவருக்கும் எந்த உயிர்ச் சேதமும் ஏற்படவில்லை என்றும் பாகிஸ்தான் ராணுவம் கூறியுள்ளது பிரதமர் திரு

பகவத் கீதை சுலோகங்களுடன் அவற்றிற்கான விளக்கங்களும் இடம் இதில் பெற்றுள்ளன புதிய இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்களிப்பு கூடுதலாக இருக்க வேண்டும் என்று தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் ராத்தோர் வலியுறுத்தினார் புதுடெல்லியில் தேசிய இளையோர் நாடாளுமன்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியா வளர்ச்சிப்பாதையில் செல்வதை எந்த சக்தியும் தடுக்க முடியாது என்றும் இளைஞர்கள் ஒன்றுபட்டு ஒழுக்கத்தோடு இருக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இளைஞர்களே இந்தியாவின் சக்தி என்றும் சிறந்த எதிர்காலத்தை நோக்கிச் செல்லும் பயணத்தில் இளைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தேசிய அளவிலான இந்த இளைஞர் நாடாளுமன்றத் திருவிழாவின் வெற்றியாளர்களுக்கு புதுடில்லி யில் நாளை நடைபெறும் விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி விருதுகளை வழங்க இருக்கிறார்

குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் இந்த விருதுகளை வழங்கினார்

நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்

இவ்விழாவில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பேசுகையில் அறவழிப் போராட்டங்களும் மனிதகுலத்தின் விடுதலைக்கான காந்திய லட்சியங்களும் நெல்சன் மண்டேலா மார்ட்டின் லூதர் கிங் லெக் வாலேசா போன்ற மாபெரும் தலைவர்களக்கு உணர்வூக்கம் அளித்திருப்பதாகக் கூறினார்

இலக்குகள் காந்தியக் கொள்கைகளின் அடிப்படையில் அமைந்தவைதான் என்றும் அவர் தெரிவித்தார்

நரேந்திர மோடி ட்விட்ட்டர் செய்தி ஒன்றில் கூறியுள்ளார் புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் கட்டாயம் ஹெல்மட் அணிய வேண்டுமென சாலை பாதுகாப்புக்கான உச்ச நீதிமன்ற கமிட்டியே கூறியிருப்பதால் கட்டாய ஹெல்மெட் விதிமுறையை கடுத்தமாக அமல்படுத்த வேண்டுமென துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து சாலை பாதுகாப்பு தொடர்பான உச்ச நீதிமன்ற கமிட்டியின் தலைவர் திரு

தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் வந்த செய்தியை அடுத்து இவ்வாறு நடவடிக்கை மேற்கொண்டுள்ள இக்கமிட்டி இருசக்கர வாகனத்தை ஓட்டுவோர் மற்றும் பின்னால் அமர்ந்து செல்பவர் ஆகிய இருவரும் கட்டாயம் ஹெல்மட் அணிய வேண்டுமென்றும் இதில் டர்பன் அணியும் சீக்கியர்கள் தவிர வேறு யாருக்கும் எந்த விதிவிலக்கும் அளிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது

இந்நிலையில் பிளாஸ்டிக் தடையை வாபஸ் பெறக்கோரி ஆயிரக் கணக்கிலான பிளாஸ்டிக் வியாபாரிகள் மற்றும் உற்பத்தியாளர்கள் சட்டப்பேரவை நோக்கி இன்று பேரணி நடத்தினர் பேரணியை வணிகர் சங்கத் துணை தலைவர் திரு ஜோதிலிங்கம் தொடக்கி வைத்தார் இப்பேரணியை போலீசார் ஆம்பூர் சாலையிலேயே நிறுத்தியதால் இவர்கள் அங்கேயே ஆர்ப்பாட்டத்தில் தடுத்தி ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் மற்றும் வியாபாரிகள் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுக்க அனுமதிக்கப் பட்டனர்

பிளாஸ்டிக் பொருட்களில் சிலவற்றுக்கு மாற்றுப் பொருள் உள்ள நிலையில் வேறு சில பொருட்களுக்கான மாற்றுப் பொருளின் விலை அதிகமாக இருப்பதால் உள்ளுர் வியாபாரிகள் சமாளிக்க இயலாது என்றும் மனுவில் தெரிவிக்கப் பட்டுள்ளது

தடை உத்தரவு அமலில் உள்ள காலத்தில் பொதுக்கூட்டங்கள் ஊர்வலங்கள் மற்றும் எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தக்கூடாது என்றாலும் திருமண ஊர்வலங்கள் இறுதி ஊர்வலங்கள் மற்றும் மத நிகழ்ச்சிகளுக்கு இந்த தடை பொருந்தாது என அறிவிக்கப் பட்டுள்ளது தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கூட்டணிக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளதாகவும் உதயசூரியன் சின்னத்திலேயே தமது கட்சி போட்டியிடும் என்றும் கூறினார்